நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட மாநில அரசுகள் ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெற்றுக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இ நுழைவுத் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்பதே மாணவர்களின் விருப்பமாக உள்ளதென மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உள்நாட்டிலேயே ராணுவ தளவாட உற்பத்தியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தியில் தற்கார்பு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய தொழில் நட்பங்களை உருவாக்குவதோடு ஆயுத உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் உள்நாட்டு ராணுவ தளவாட உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் விதமாகவே குறிப்பிட்ட சில ராணுவத் தளவாட இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அண்மையில் தொழிலாளர் துறையில் பெரும் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதை கட்டிக்காட்டிய பிரதமர் இதுபோன்ற சீர்திருத்தங்கள் தொடரும் என்றும் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா என்பது உள்நாட்டு நலனை மட்டும் கருத்தில் கொண்டது அல்ல என்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் திறன் பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியம் முழுவதற்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்காகவே கயசார்பு இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அரசின் நடடிக்கைகள் சிவப்பு நாடா எனப்படும் அதிகாரிகளின் ஆதிக்கப் போக்கை குறைப்பதோடு தொழில் துறையினருக்கு சிவப்புக் கம்பள வரவேற்பு அளிப்பதாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞர்களிடம் காணப்படும் தொழில் முனைவோர் திறமையை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பூமிதான இயக்கத்தில் ஆச்சாரியா வினோபா பாவே யின் பங்களிப்பு குறித்த இணையவழிக் கருத்தரங்கில் பேசிய அவர் இந்தியாவை தற்சார்பு உடைய நாடாக மாற்ற இளைஞர்கள் மற்றும் அனைத்து குடிமக்களின் தொழில்நுட்ப திறனை பயன்படுத்த வேண்டிய தருணம் வந்துள்ளதாக கூறினார் உள்ளூரில் கிடைக்கும் வளங்களைப் பயன்படுத்தி சுயசார்பு நிலையை அடைவதோடு மனிதகுலத்திற்கு அதிக அளவில் சேவையாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் சுயசுர்பு அடைவது என்ற இந்தியாவின் நிலைப்பாடு நாட்டை உலக நலனில் அக்கறை கொண்ட முக்கியப் பங்குதாரராக மாற்றும் என்றும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்தார்

சி சி மாணவர்களின் பங்களிப்பு அளப்பரியது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று

தேசிய மாணவர் படை ஒற்றுமை ஒழுக்கம் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்த நற்பண்புகளை போதித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்ட மாநில அரசுகள் ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெற்றுக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது காணொளிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மாநில அமைச்சர் திரு

ஜெயக்குமார் பங்கேற்றார் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி

நிதியமைச்சகத்தின் வருவாய்த்துறை செயலாளர் திரு

இ நுழைவுத் தேர்வுகளுக்காள அனுமதிச் சீட்டை பெரும்பாலான மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துவிட்டதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜே

நாட்டில் தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவிக்க ஒரே இந்தியா என்ற உணர்வுடன் அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய அளவிலான புவிசார் தகவல் முறை சார்ந்த நில வங்கி நடைமுறையை இன்று அவர் காணொளிக் காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தற்போது ஆறு மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தில் டிசம்பர் மாத்திற்குள் மற்ற மாநிலங்களும் இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக மாநில தொழில்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் கயசார்பு இந்தியா குறிக்கோளை அடைய தேசிய இயக்கம் ஒன்றை ஊக்கவிப்பதோடு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் உற்பத்தி முதலீடுகளை ஈர்த்தல் தொழில்துறை உற்பத்தியை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்ங்கள் குறித்து விவாதித்தார்

கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

உரிய நேரத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள் மற்றும் சிகிக்கைகளே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டிலேயே குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகமாகவும் உயிரிழப்போர் எண்ணிக்கை குறைவாகவும் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடலூரில் இன்று இந்நோய்த் தொற்று தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றுப் பேசிய அவர் கடலூர் துறைமுகத்தில் விரைவில் வர்த்தக ரீதியாள கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்றார்

வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் ஷெட்யூல்டு சமுதாயத்தினருக்கான உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகளே வழங்கிக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணை பின்னர் திரு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா இந்திரா பானர்ஜி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இடஒதுக்கீடு செய்ய மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது அதில் உள்ஒதுக்கீடு செய்யவும் அதிகாரம் இருப்பதாக இன்று தெரிவித்துள்ளது உள்டுதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் கருத்தை வரவேற்றுள்ள திமுக தலைவர் திரு